நரேந்திரமோடி மீண்டும் உறுதி அளித்துள்ளாா்

செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை திட்டத்தைபாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்க உள்ளார்

அமித்ஷா விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார்

மும்பை அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு அதிக பயன் கிடைக்கும் பிரதமர் என திரு நரேந்திரமோடி மீண்டும் உறுதி அளித்துள்ளார்

தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் வளர்ச்சி பணிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிவேகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார் காசி நகர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உள்கட்டமைப்பு சுற்றுவா ஆகியவை மேம்படுத்துவதுடன் கங்கை நதியை தூய்மைப்படுத்தியும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினாள் கடந்த ஆறு ஆண்டுகளில் நீா்வழிபாதை விமான போக்குவரத்து மருத்துவம் ஆகிய துறைகளில் மிக பெரிய வளர்ச்சியை வாரணாசி அடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் குறிப்பாக விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரக மேற்கொண்டு வருவதாக அவர் தெிவித்தார் வாரணாசியில் இருந்து வெளிநாடுகளுக்கு காய்கறி ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

முன்னதாக கூடைபந்து வீராங்கணை பிரஷாந்தி சிங்குடன் கலந்துரையாடிய பிரதமா் சவால்களை வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்ள காசி மக்கள் அறிந்து கொண்டதாக கூறினார் வாரணாசிதொழிலதிபா் திரு விபிள் குமாா் அகா்வாலுடனும் பிரதமா் கலந்துரையாடினாா் அப்போது பேசிய அவர் தொழில்துறை பகுதிகளில் தூய்மையை மேம்படுத்துவதுடன் பணியாளர்களுக்கு நல்ல வசதிகளை செய்துதர முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இயற்கை வளமோடும் அழகோடும் விளங்கும் உத்தராகண்ட் மாநிலம் வளர்ச்சியில் புதிய உயரங்களை எட்ட வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை திட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் நாட்டின் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்பத்தின் வல்லமையை பறைசாற்றும் வகையில் இந்நிகழ்வு அமைய உள்ளது

வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ உலகெங்கும் உள்ள இந்திய வம்சா வழியினர் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையையொட்டி துணை ரானுவ படையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்

நாளை பிற்பகலுக்குள் பீகாரில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய போவது யார் என்பது தெளிவாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயற்கை முறை விவசாயத்தை பின்பற்ற வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சிக்குழு கூட்டத்தில் காணொலி காட்சி மூவம் பங்கேற்ற அவர் விவசாயிகளுக்கு இயற்கை முறை குறித்து மாவட்ட நிர்வாகம் வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பா்வை குழுவின் வாயிலாக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இக்கூட்டத்தில் பேசிய அதிகாரிகள் கூறினர்

எனினும் சர்வதேச அளவை ஒப்பிடும் போது இந்தியாவில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாகவே டள்ளது

தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக பெற்றோர்கள் தங்கள் கருத்துகளை மாநிலம் முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் பதிவு செய்து வருகின்றனர்

இதற்காக பெற்றோர்களிடம் படிவங்கள் வழங்கப்பட்டு கருத்துகள் பெறப்படுகின்னறன

பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது சியான நேரத்தில் சரியான உணவினை உட்கொள்வதன் மூலம் நோய்களை தவிர்க்கலாம் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் நீரிழிவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான இணைய கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் மியான்ம் பொதுத்தோதலில் அந்நாட்டு தலைவர் ஆங் சான் சூகி தலைமயிலான தேசிய ஜனநாயகக்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி முதன்முறையாக இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

நாளை நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

ஜெர்மனியில் நடைபெற்ற சா்வதேச சேலஞ்சா் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் தோல்வியடைந்தார்